நான்கு மாநில முதலமைச்சர்களுடன் கலந்தாலோசித்துள்ளார்

கடைபிடிக்கப்படுவதை அமைச்சர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு கஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் டோக்கியோ ஒலிம்பிக் தகுதிக்காள உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சீமா பிஸ்லா தங்கப்பதக்கம் வென்றார்

கடந்த சில தினங்களாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு மாநிலங்களில் உள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் தடுப்பூசி செலுத்துவது குறித்த விவரங்களை கேட்டறிந்தார்

மேலும் ரெம்டெசிவிர் மருந்து மற்றும் அது தயாரிப்பதற்கு தேவையான வேதிப்பொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் டுவிட்டர் பதிவில் தெளிவுப்படுத்தியுள்ளார் பல்வேறு மாநிலங்களும் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறியுள்ளார் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து இலவசமாக இந்தியாவில் விநியோகம் செய்யப்படும் மருத்துவ ஆக்சிஜன் மற்றும் அது தயாரிப்பதற்கான உபகரணங்கள் ஆக்சிஜனை சேமித்து வைப்பது மற்றும் விநியோகம் செய்வதற்கும் வரி ஏதும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த உதவிகள் அனைத்தும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன

இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் மாவட்டங்களில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ள வசதிகள் மற்றும் சிகிச்சையை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆக்சிஜன் வீணாகாமல் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சென்னை தவிர பிற மாவட்டங்களிலும் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையை கண்காணித்து அவை கள்ளச்சந்தையில் விற்கப்படாமல் இருப்பதை தடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து குறித்த விழிப்புணர்வை கூடுதலாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அமைச்சர்கள் ஆய்வுக்கூட்டங்களை நடத்தி பிற துறைகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு முகஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் இதனைத்தொடர்ந்து இன்று மாலை தொழில்துறையினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார்

இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மைச்செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேககையில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் பயனாளிகள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

திரு நந்தகுமார் டாக்டர் டாக்டர் வின்சென்ட் உள்ளிட்ட அதிகாரிகளும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்புப் பணிகளை ஒருங்கிணைப்பதோடு மருத்துவமனைகளுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் இந்த எமயம் மேற்கொள்ளும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

இதனைபொட்டி பொதுமக்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள ஏதுவாக இன்று அறிவிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது கடைகளும் வணிக நிறுவனங்களும் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருகின்றன பொதுமக்கள் வெளியூர்களுக்கு செல்ல ஏதுவாக நேற்றம் இன்றும் முழு அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களிடம் காவல்துறையினர் மிகுந்த களிவுடன் நடந்துகொள்ள வேண்டும் காவல்குறை என்று தலைவர் திரு திரிபாதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக காவல்துறையினருக்கு அவர் விரிவான அறிவுரைகளை வழங்கியுள்ளார் பிறத்துறை பணியாளர்களுடன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தடியடி போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் மளிகைக்கடைகள் இறைச்சிக்கடைகள் மற்றும் காய்கறி கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன பொதுமக்கள் தேவையின்றி தெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு திரிபாதி கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக சட்டமன்றத்தின் பிஜேபி குழுத் தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் அறிவித்துள்ளார் சென்ளை தியாகராய நகரில் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் திரு கிஷன்ரெட்டி தலைமையிலான கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்தக் கூட்டத்தில் பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் திரு எம் ஆர் காந்தி திரு சி சரஸ்வதி திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒலிம்பிக் தகுதிக்காள மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சீமா பிஸ்வா தங்கப்பதக்கம் வென்றார்

இதனையடுத்து சீமா பிஸ்லா வெற்றிபெற்றதாக அறிவிக்கப்பட்டார்

மாலத்தீவில் நடைபெறுவதாக இருந்த

ஜூலை மாதம் திட்டமிட்டப்படி ஒலிம்பிக் போட்டி நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக ஜப்பாள் பிரதமர் திரு யோஷி ஹைடே சுகா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்